பாசன மேம்பாட்டுத் திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகள் ஆகியவற்றை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பேரவையில் அறிவித்தார்

அடுத்து அவை தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக மத்திய அரசு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நாளைக்கு ஒத்தி வைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் கைத்தறி நெசவாளர்களுக்கு பத்த சதவீத அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

கூட்டுறவு சங்கங்களுக்கு வட்டி மானியம் நான்கு சதவீதத்தில் இருந்து ஆறு சதவீதமாக உயர்த்தப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆயிரம் கிராமப்புற கோயில்கள் தலா ஒரு வட்சம் ரூபாய் வீதம் பத்து கோடி ரூபாய் செலவில் புனரஸமக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாாமி தெரிவித்தார் தொற்றா நோய்கள் தொடர்பான விழிப்புணர்வை பள்ளி மாணவர்களிடையே ஏற்படுத்த ஏதுவாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் சட்டப் பேரவையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தின்போது குறுக்கிட்டு பேசிய அவர் கிராம அளவில் இதற்கான முகாம்கள் நடத்தி நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கப்படுவதாகக் கூறினார் இம்மசோதா தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகளை அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் பட்டியலிட்டார்

தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை தடுப்பதற்கான வழிமுறைகள் சுட்டத்திலேயே இருப்பதால் அதனை கொள்கை முடிவாக அறிவிப்பதற்கான அவசியம் எழவில்லை என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார் சுட்டப் பேரவையில் இப்பிரச்சனையை எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ழ ஸ்டாலின் பெட்ரேலியத்துறை அமைச்சர் மக்கிய க திரு தர்மேந்திர பிரதான் தமிழகத்தில் இரண்டு ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கான ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு பணிகள் நடைபெறுவதாக நாடாளுமன்றத்தில் கூறியதை சுட்டிக்காட்டினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு சி வி சண்முகம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் சாதக பாதகங்களை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் அவை நிராகரிக்கப்படும் என்றும் மாநில அரசின் உரிய அனுமதி இல்லாமல் இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்றும் விளக்கம் அளித்தார் சுதந்திரப் போராட்ட வீரர் ராமசாமி படையாச்சியாரின் திருவுருவப்படம் சுட்டப் பேரவை மண்டபத்தில் வரும் வெள்ளிக்கிழமை திறந்து வைக்கப்பட இருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ப தனபால் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இதனை திறந்து வைப்பார் என்றும் அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர் செல்வம் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் தியாகிகள் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி சுதந்திரப் போராட்ட தியாகிகள் ஆர்யா பாஷ்யம் சங்கரலிங்கனார் செண்பகராமன் ஆகியோர் சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் நாளை கிண்டியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வாரியத் தலைவர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளதாக தமிழக அரசின் செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலுக்கான சிறப்பு செலவின பார்வையாளராக ஒய்வு பெற்ற வருவாய் துறை அதிகாரி திரு முரளிகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அஞ்சல்துறை தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது அஞ்சல்துறை தேர்வு ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழிகளில் நடத்தப்பட்டதை எதிர்த்து மாநிலங்களவையில் நேற்றும் இன்றும் தமிழகத்தை சேர்ந்த திமுக அஇஅதிமுக உறுப்பினர்கள் பிரச்சினை எழுப்பினர் இன்றும் இப்பிரச்சனையால் மாநிலங்களவையில் அமளி ஏற்பட்டதை அடுத்து அவை அடுத்தடுத்து ஒத்தி வைக்கப்பட்டது இதனையடுத்து தொலைத்தொடா்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இது குறித்த அறிவிப்பை அவையில் வெளியிட்டார் அஞ்சல்துறை தேர்வு தமிழ் உட்பட அனைத்து மாநில மொழிகளிலும் நடத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மாநில மொழிகளுக்கு உரிய முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவா் தெரிவித்தாா் அமைச்சின் இந்த அறிவிப்பை அவையில் இருந்த எதிர்க்கட்சி உறுப்பினா்கள் வரவேற்றனா்

இதுதொடர்பாக இன்று அவர் தாக்கல் செய்த அறிக்கையில் சம்பந்தப்பட்ட துறைகளின் கருத்துக்களுடன் இந்த இரு மசோதாக்களும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அதனை ஆய்வு செய்தபின் அவர் அதனை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து

இந்த மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சள் கோகோய் தலைமையிலான அர்வு முள் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த தகவல்களை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்தத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

அவர் இன்று விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் சமுதாயத்தையும் மக்களின் வாழ்க்கையையும் நல்வழிப்படுத்தும் குருக்கள் அனைவருக்கும் தமது மரியாதையையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகக் கூறியுள்ளார் இந்தியா நேபாள் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளில் பூர்ணிமா குரு கொண்டாடப்படுகிறது வங்கக் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இந்தோனேஷியா ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்கியது ரஷ்ய ஒபன் பேட்மின்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றுக்கு இந்தியாவின் சிரில் வர்மா முன்னேறியுள்ளார்